அதிபரிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுவதை மத்திய அரசு மறுத்துள்ளது

அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

வழங்கப்படாது என்ற தகவல் உண்மைக்கு மாறானது என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது கஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மிடம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியிருப்பதை மத்திய அரசு மறுத்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் இதுபோன்ற கோரிக்கை எதையும் பிரதமர் திரு நரேந்திர மோதி அமெரிக்க அதிபரிடம் விடுக்கவில்லை என்றார்

பாகிஸ்தானுடனான அனைத்துப் பிரச்சினைகளுக்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கஷ்மீர் பிரச்சினை தொடர்பான அமெரிக்க அதிபரின் கருத்துக்கு பதிலளிக்காமல் பிரதமர் திரு நரேந்திர மோடி மௌனமாக இருப்பது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு

இந்த விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டைக் கோருவது தேசத்தின் நலன்களுக்கு ஊறுவிளைவிப்பதாக அமைந்துவிடும் என்பதால் இதுபற்றி பிரதமர் நாட்டிற்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா வலியுறுத்தியுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தகம் எரிக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்த இருநாடுகளும் உறுதிபூண்டுள்ளன புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ரஷ்ய துணைப் பிரதமர் திரு யூரி போரிஸோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது

நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையே நடைபெறவுள்ள சந்திப்பு குறித்தும் நேற்றைய பேச்சுவார்த்தையின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்

மோட்டார் வாகன சுட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்காது என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இதனைத் தெரிவித்த அவர் புதிய சட்டங்களை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது மாநில அரசுகளின் முடிவுக்கே விட்டுவிடப்பட்டது என்றார்

அத்துடன் சாலை விபத்துகளை குறைக்கவும் போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு கூடுதல் அபராதம் விதிக்கவும் புதிய சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்

மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவிற்கு மாநிலங்களவை நேற்று ஒப்புதல் அளித்தது இதன்படி தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் பதவிக்கு உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிதான் நியமிக்கப்பட வேண்டும் என்பதற்குப் பதிவாக உச்சநீதிமன்றத்தின் ஒய்வுபெற்ற நீதிபதிகளையும் இப்பதவிக்கு நியமிக்க இந்த திருத்தச் சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது

ஒம் பிர்வா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது

நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்கான வரவாற்றுப் பயணத்தின் தொடக்கம் என இஸ்ரோ தலைவர் திரு

சிவன் கூறியுள்ளார்

நிலவின் தென்துருவத்தில் இதுவரை கண்டறியப்படாதவற்றை கண்டறிவதற்காகவே இந்த விண்கலம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் ஹிந்தி மொழி மூன்றாவது மொழி என்பது மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எனவும் அதை வைத்து அரசியல் செய்வது தேவையற்றது என்றும் தமிழ்வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னைய அடுத்த ஆவடி அருகே உள்ள கோவில் பதாகையில் குளம் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசிய வரைவு கல்விக் கொள்கை குறித்து அறிஞர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறினார் இப்பிரச்சினை குறித்து முதலமைச்சர் மற்றும் பள்ளிக் கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர்களுடன் ஆலோகனை நடத்தி முடிவுகள் எடுக்கப்பட்டு மத்திய அரசிடம் தெரிவிக்கப்படும் என்றும் திரு பாண்டியராஜன் குறிப்பிட்டார் கார் மோட்டார் சைக்கிள் மற்றும் குளிர்சாதனம் போன்றவற்றை வைத்திருப்போருக்கு ரேஷனில் எந்தப் பொருளும் வழங்கப்படமாட்டாது என்ற தகவல் உண்மைக்கு மாறானது என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றார்

வேலுமணி தொடங்கி வைத்தார்

இந்த மையத்தில் நவம்பர் மாதம் வரை கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படவுள்ளது குறிப்பிடத்தக்கது வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை அடுத்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார்நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தானுக்கான ராணுவ உதவிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வாய்ப்பில்லை என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் பிரதுர் திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமையில் புதிய கூட்டனி அமைத்து போட்டியிடப் போவதாக அவரது ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது இலங்கையில் ஈஸ்டர் தினத்தன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது வருமான வரி தினமான நாளை வரி செலுத்துவோருக்கான மின்னனு உதவித் திட்டம் நாளை தொடங்கி வைக்கப்படவுள்ளது இந்திய ராணுவத்தின் அடுத்த துணைத் தளபதியாக லெப்டினென்ட் ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் கர்நாடக சுட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் என சுட்டப்பேரவை காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் கடன்தொகை நான்கு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதன் காரணமாக சமூக நலத் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

எஸ் அழகிரி கூறியுள்ளார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது